வேளாண்மைக்கு உத்வேகம் அளிக்கும் மத்திய நிதியமைச்சரின் உள்கட்டமைப்பு திட்டம் ஊரக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு

புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தன்னிச்சையாக சொந்தஊர் செல்லவேண்டாம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் அறிவித்துள்ள வேளாண் உள்கட்டமைப்பு திட்டத்தை வரவேற்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில் இதன்மூலம் ஹாகப் பொருளாதாரம் மேம்படுவதுடன் விவசாயிகள் மீனவர்கள் கால்நடை வளர்ப்போர் உள்ளிட்டோரின் கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார்

ஏற்கனவே சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நடுத்தர வகுப்பு பிரிவினர் புலம்பெயர்ந்த பிரிவினர் வேளாண்துறை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கான நிதித் தொகுப்புகளை அவர் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது

ராம்நாத் கோவிந்த் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக அவர் கூறியுள்ளார்

ராஜ்நாத்சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பியுஷ்கோயல் தெரிவித்துள்ளார்

இதனிடையே புலம்பெயர் தொழிலாளர்கள் நடைபயணமாக தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாநில அரசுகளையும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

எனினும் உரிய பரிசோதனை மற்றும் முன்னெச்சரிக்கைகளுடன் குறிப்பிட்ட பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் அனுப்பப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் புலம்பெயா்ந்த தொழிலாளா்கள் தன்னிச்சையாக சொந்தஊர் செல்லவேண்டாம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

எடப்பாடி கே

சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் முடி திருத்துவோர் நல வாரிய உறுப்பினர்களுக்கு இரண்டு தவணையாக இரண்டு வழங்கப்பட்டதை போன்று இவர்களுக்கும் நிதி உதவி வழங்கப்படும் எனக் கூறியுள்ளார் கிராமப்புறங்களில் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்களிடமும் பேருராட்சி நகராட்சி பகுதிகளில் மண்டல அலுவலர்களிடமும் மனு அளித்து நிதியுதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளியோருக்கு அம்மா உணவகங்கள் மூலம் சுகாதாரமான சுவையான உணவுகளை சேவை மனப்பான்மையுடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார்

சண்முகம் தலைமையிலான உயர்மட்ட செயலர் குழுவினர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டனர் சென்னை தலைமை செயலக வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் முடிவுகள் குறித்த அறிக்கை அரசிடம் சமா்ப்பிக்கப்பட உள்ளது

முகக்கவசம் தமிழகத்தில் செவித்திறன் குறைபாடு மற்றும் வாய்ப்பேச இயாலாத மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு பள்ளி ஆசிரியர்களுக்காக உதடு மறைவற்ற முகக்கவசம் வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

இசை வேளாண்மை மாநில செய்தியறிக்கை செய்திச்சுருக்கம் கர்நாடக பொழுதுபோக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் திருச்சி வானொலி தன்னிகரற்ற சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது நாட்டில் முதன்முதலாக தொடங்கப்பட்ட வானொலி நிலையங்களில் திருச்சி அகில இந்திய வானொலி நிலையமும் ஒன்று என்பது இதன் சிறப்பம்சமாகும்